திரு சுணில் அரோரா மற்றும் இரு தேர்தல் ஆணையர்கள் ஆய்வு மேற்கொண்டனர்

பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சமையல் எரிவாயு நிரப்பும் ஆலையை இன்று தொடங்கி வைக்கிறார்

சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் நாடுகள் இணைந்து முத்தரப்பு கடற்படை பயிற்சியை ஓமன் வளைகுடா பகுதியில் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மேற்கொள்கின்றன

தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னேற்பாடுகள் குறித்து தலைமம தேர்தல் ஆணையர் திரு சுணில் அரோரா தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லவாசா திரு சுஷில் சந்திரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தில்லி தலைமை செயலாளர் காவல் துறை உயர் அதிகாரிகள் ஆகியோருடன் தேர்தல் ஆணையர்கள் தனியாக ஆலோசனை நடத்தினர் சி விஜில் செயலியின் மூலம் பெறப்படும் தேர்தல் தொடர்பான புகார்கள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை தேர்தல் ஆணையர்கள் அறிவுறுத்தினர் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள தொடர்பாக தேர்தல் அலுவலர்களுக்கு கூடுதல் பயிற்சி அளிக்குமாறு தேர்தல் ஆணையர்கள் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டனர்

உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது

மாநிலத்தில் தற்போது முழு அமைதி நிலவுவதாகவும் விரும்பதகாத சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இன்று வெள்ளிக்கிழமை தொழுகையை தொடர்ந்து குடியுரிமை திருத்தச்சுட்டம் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்களுக்கும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் ஏற்பாடு செய்யபப்ட்டுள்ளது குடியுரினம திருத்தச் சுட்டம் தொடர்பாக எதிர்கட்சிகள் திட்டமிட்டு மக்களை குழப்பி தவறான கருத்துக்களைப் பரப்பி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அவர் குடியுரிமை திருத்தச்சுட்டம் தொடர்பாக எதிர்கட்சிகள் வன்முறையை தூண்டுவதாகவும் அவர் குறை கூறினார்

குடிசைகளை அகற்றி கான்கிரிட் வீடுகள் அமைத்துக்கொடுக்கும் திட்டத்தை முதல் முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசுதான் தொடங்கியுள்ளது என்று திரு அமித்ஷா தெரிவித்தார்

இது தொடர்பான வழக்கு தில்லி கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஜாமின் வழங்குவது தொடர்பான தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என கூறி வழக்கை நீதிபதி திரு சதிஷ்குமாா் ஒத்திவைத்தாா் இதனிடையே வடகிழக்கு தில்லியின் சீலாம்பூர் பகுதியில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் தூக்கல் செய்த ஜாமின் மனுக்கள் மற்றொரு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது

வாக்குப்பதிவு அமைதியாகவும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது

இந்த தேர்தலில் ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு நிறம் என நான்கு நிறங்களில் நான்கு வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தபடுகின்றன வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவா்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் திங்கட்கிழமை நடைபெறுகிறது இரண்டு கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி எண்ணப்படுகின்றன குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று ஒடிசா செல்கிறார் பாலாங்கீர் மாவட்டத்தில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சமையல் எரிவாயு நிரப்பும் ஆலையை அவர் தொடங்கி வைக்கிறார்

இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு கணேஷி லால் முதலமைச்சர் திரு நவின் பட்நாயக் பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர் ஒடிசாவில் நயாகர் நகர் மகிப்பூர் இடையேயான புதிய ரயில் வழித்தடத்தை பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நேற்று நாட்டிற்கு அர்பனித்தார்

தீவிரவாதத்தை ஒடுக்குவது பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது உள்ளிட்டவற்றில் இந்தியாவின் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக ஐ நா விற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு சையது அக்பருதீன் கூறியுள்ளார் செய்தி நிறுவளம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர் ஜெய்சி முகமது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மகுத் அசார் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டதற்கு அஇந்தியாவின் தொடர் முயற்சிகளே காரணம் என்றார் குடியுரிமை திருத்தச்சட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் பிஜேபி சார்பில் இன்று பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாநில பிஜேபி தலைவர் திரு ராமிநாதன் மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர்

சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் சண்டை நடவடிக்கைகளை நிறுத்தமாறு ரஷ்யா சிரியா மற்றும் ஈரான் அரசுகளை அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்டு டிரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார் அந்த பகுதியில் இந்த மூன்று நாடுகளின் அரசுகளும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளால் பல்லாயிரகணக்கான மக்கள் உயிரிழந்ததாக டிவிட்டரில் அவர் தெரிவித்துள்ளார் வன்முறை நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமென்று டிரம்ப கிமு வலியுறுத்தியுள்ளார்

நேற்று முன்தினம் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது தீவிரவாதிகளால் அவர்கள் கடத்தப்பட்டனர் அவர்களை கடத்தியதற்கான காரணம் எதையும் தாலிபாள் இயக்கம் தெரிவிக்கவில்லை

இதற்கு வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததையடுத்து இந்த மோதல் ஏற்பட்டது சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் நாடுகள் ஓமன் வளைகுடா பகுதியில் இன்றுமுதல் கடற்படை பயிற்சியை மேற்கொள்கின்றன இந்த மூன்று நாடுகளும் இணைந்து கடற்படை போர் பயிற்சியை மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும்

இந்த போர் பயிற்சி மூன்று நாடுகள் மத்தியில் ஒத்துழைப்பையும் கடல்சார் பாதுகாப்பையும் அதிகரிக்கும் என்று அவர் கூறினார்

இந்த புயலால் அந்நாட்டின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் பாதிக்கப்பட்டன